கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் மாணவர்கள் மகளிர் சுயஉதவிக் குழக்கள் பெற்ற கடன்களை மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஜனநாயகமே உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று விருப்பியதாகவும் சித்தாந்தத்தில் அவர் ஒருபோதும் சமரசும் செய்துகொள்ளவில்லை என்றும் பிரகமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அடல் பிகாரி வாத்பாயின் அரசியல் வாழ்க்கையில் நீண்ட காலம் எதிர்கட்சி வரிசையிலேயே கழிந்தபோதும் தேச நலன் குறித்து மட்டுமே அவர் பேசியிருக்கிறார் என்று திரு மோடி புகழாரம் சூட்டினார்

அடல் பிகாரி வாஜ்பாயின் வாழ்க்கை அடுத்த தலைமுறைகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் சமூகத்தின் அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட்ட தலைவர் அவர் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சர்கள் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி தேசிய தலைவர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாள் நாளை நல்ல நிர்வாக தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய நுகர்வோர் தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது நுகர்வோர் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதும் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அவர்களது உரிமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேகதாது அணை ஸ்டெர்வைட் தொழிற்சாலை வானூர்தி மற்றும்ம பாதுகாப்பு கொள்கைக்கு அனுமதி போன்ற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களின் கருத்தரங்கு சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கை மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் பெற இந்த கருத்தரங்கம் அடித்தளமாக அமையும் என்றும் இதன்மூலம் உலகத் தரம் வாய்ந்த சிறந்த மருத்தவர்களை உருவாக்க முடியும் என்றும் அவர் தொடக்க உரையில் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசுகையில்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் மாணவர்கள் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் பெற்ற கடன்களை மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாவயத்தில் அவரது தலைமையில் இன்று நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அளித்த அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று அவர் கூறினார் கஜ புயலால் பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கும் பொது மக்களுக்கும் நிவாரணத் தொகை ழுழுமையாக கிடைக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை பயிர்க்கடன் கல்விக் கடன் ஆகியவற்றுக்காக பொதுத் துறை வங்கிகள் முடக்கி வைத்திருப்பதாகவும் இதில் தலையிட்டு முழுமையாக நிவாரணத் தொகை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதைபொட்டி தலைவர்கள் பலரும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கருணை ச்கோதரத்துவம் ஆகியவற்றின் மாண்புகளை எடுத்துரைத்தவர் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது பிறந்தநாளில் அமைதி நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க உறுதியேற்போம் என்றும் இது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் இயேசுபிரான் பிறந்த இளிய நாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் சகோரத்துவமும் தழைத்தோங்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்கான பல திட்டங்களை அஇஅதிமுக அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரக்கத்தின் மறு உருவான ஏசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமாக தலைவர் திரு ஜிகே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் கிறிஸ்தவ மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

பெரியார் திடலில் உள்ள நினைவிடத்தில் திராவிடர் கழகத் தலைவர் திரு கி வீரமணி மற்றும் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மவர் தூவி மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பெரியாரின் உருவச்சிலைக்கு பாமக நிறுவனர் மருத்துவ ச ராமதாசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

சென்னை கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் அஇஅதிமுக முன்னணி தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதைத்தொடர்ந்து உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது

வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் படிவம் ஆறு பூர்த்தி செய்யப்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளா்

மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள் மகளிர் தின விழா விருது பெற ஒருவாரத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பா பொன்னய்யா தெரிவித்துள்ளார் விளை நிலங்களில் உயர் மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் பவாளி தேசிய நெடுஞ்சாலை அருகேஇரண்டாவது நாளாக இன்றும் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது திருப்பூர் மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி இன்று பார்வையிட்டார்

அணித் தலைவராக விராட் கோலியும் துணைத் தலைவராக ரோஹித் சர்மாவும் இருப்பார்கள் இந்த அணியில் எம் எஸ் தோனி ஷிகர்தவான் தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் ரிஷப் பந்த் கேதார் ஜாதவ் க்ருனால் பண்டியா குல்தீப் யாதவ் யுஷ்வேந்தர் சகல் புவனேஷ்வர் குமார் ஜஸ்ப்ரீத் பர்மா கலில் அகமத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் நியுசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது